அரசு கொள்கை திட்டம் வகுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தீபாவளியன்று தமிழகத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும்

மணி முதல் எட்டு மணி வரையிலும் பட்டாசுகளை வெடிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது

நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

நிறுத்துவதாக அறிவித்துள்ளனர் உலகப் பொருளாதாரத்தில் இந்தியா வலுவான நிலையில் செயல்படுவதற்கு ஏதுவாக மத்திய அரசு கொள்கை திட்டம் வகுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

அப்போது பேசிய அவர் சிறு தொழில்களை ஊக்குவிப்பதற்கு ஏற்றவாறு கொள்கைகள் வகுக்கப்படும் என்றார் நிலையான பொருளாதார வளர்ச்சி பெறுவதற்கு சிறு தொழில்களின் முன்னேற்றம் அடிப்படையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

குறு தொழில்களுக்கு உகந்த வகையில் அனைத்து நடைமுறைகளையும் உள்ளடக்கிய ஒற்றை சாளர முறையில் வசதிகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றார் தொழில் தொடங்குவதற்கும் அதனை ஊக்கப்படுத்துவதற்கான அனைத்து அம்சங்களும் இதில் அடங்கும் என்று பிரதமர் தெரிவித்தார் விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி குறு சிறு நடுத்தர தொழில்துறை இணை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் உட்பட பலர் கலந்துகொண்டனர் நேரலையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோயம்புத்தூரில் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநில அமைச்சர் திரு வேலுமணி மற்றும் உயரதிகாரிகள் கலந்துகொண்டனர் உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக திரு ஹேமந்த் குப்தா திரு ஆர் சுபாஷ் ரெட்டி திரு எம் ஆர் ஷா திரு அஜய் ரஸ்தோகி ஆகியோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார்

மத்திய பிரதேசம்

இன்று நடைபெற்ற கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கட்சியின் தலைவர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அருண்ஜேட்லி திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் மற்றும் அவரது குடும்பத்தினர் வெளிநாடுகளில் வாங்கிய சொத்துக்களை மறைத்ததாக கூறப்படும் வழக்கில் கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்ய வருமான வரித்துறை அளித்த அனுமதியை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் மணிக்குமார் மற்றும் திரு சுப்பிரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வுமுன் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திருமதி ஸ்டெல்லா கூறியுள்ளார்

இத்தினத்தில் கிறிஸ்தவர்கள் கல்லறைகளுக்குச் சென்று இறந்தவர்களின் நினைவாக அஞ்சலி செலுத்துவது வழக்கம் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கல்லறைகளில் இத்தினத்தை கடைபிடிப்பதற்கு காவல்துறையும் கல்லறை நிர்வாகமும் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன தீபாவளி பண்டிகையின்போது தமிழகத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவில் ஏழு மணி முதல் எட்டு மணி வரையிலும் பட்டாசுகளை வெடிக்க தமிழக அரசு அனுமதித்துள்ளது உச்சநீதிமன்றத் தீர்ப்பின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து காலையிலும் இரவிலும் தலா ஒரு மணி நேரம் பட்டாசு வெடிக்க தற்போது தமிழக அரசு அனுமதித்துள்ளது மாசு இல்லாத சுற்றுச்சூழலை பாதுகாக்க பொதுமக்கள் குறைந்த ஒலியுடனும் குறைந்த மாசுத்தன்மையுடனும் உள்ள பட்டாசுகளை வெடிக்க வேண்டுமென்று தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது கிராமப்புறங்களில் உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதி பெற்று திறந்த வெளியில் கூட்டாக பட்டாசு வெடிப்பதற்கு நலச்சங்கங்கள் முயற்சி செய்யலாம் என்றும் அரசு கூறியுள்ளது மருத்துவமனைகள் வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசு வெடிப்பதையும் அதிக ஒலி எழுப்பும் சரவெடிகளையும் தவிர்க்க வேண்டுமென்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் பல்வேறு வகையான காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய்கள் பரவுவதை முற்றிலும் தடுப்பதற்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் இன்று ராயப்பேட்டையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காய்ச்சல் கண்டதும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாகவும் மக்கள் அச்சமடையத் தேவையில்லை என்றும் அவர் கூறினார்

பொது இடங்களில் டெங்கு காய்ச்சல் குறித்த விளம்பர பதாகைகளை வைக்க வேண்டும் என்றும் தொற்று நோய் குறித்த விளம்பர பிரசுரங்களை மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது இதனிடையே மதுரை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிடுவதாக சத்துணவு ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது முன்னதாக இன்றுகாலை மாநில சத்துணவுத்துறை அமைச்சர் டாக்டர் வி சரோஜா விடுத்த வேண்டுகோளை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சங்கம் அறிவித்துள்ளது சென்னையில் அமைச்சர் திருமதி சரோஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாநிலங்களில் சத்துணவு மையத்தில் ஒரு பணியாளர் மட்டுமே பணி புரியும் நிலையில் தமிழ்நாட்டில்தான் சத்துணவு அமைப்பாளர் சமையலர் மற்றும் உதவியாளர் என மூன்று பணியாளர்கள் பணி புரிந்து வருவதாகக் கூறியுள்ளார் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை ஏற்று அவர்களின் ஊதிய விகிதம் உயர்த்தப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

ராஜேந்திர பாலாஜி கூறியிருக்கிறார் விருதுநகரில் பிளவக்கல் அணையை திறந்துவைத்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆவின் பால் பொருட்களுக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளதாகவும் புதிய புதிய வடிவங்களில் ஐஸ்கிரிம் அறிமுகப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் கூறினார் தீபாவளி நெருங்கி வரும் வேளையில் ஆவின் பொருட்களுக்கு அதிக அளவு ஆர்டர் கிடைத்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார்